மியான்மரின் பொருளாதாரவளர்ச்சிக்கு இந்தியாஉதவிடும் என்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டிகாலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்றுநெதர்லாந்தைஎதிர்கொள்கிறது

பிற்பகல் ஒன்றரைமணியளவில் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழாநடைபெறவுள்ளது முன்னதாக தெலங்கானா ராஷ்ட்ரசமிதிசட்டமன்றக் கட்சித்தலைவராகதிருசந்திரசேகரராவ் ஒருமனதாகதேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றையபதவியேற்பு விழாவில் ஒருசிலஅமைச்சர்களேபதவியேற்கவுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் அடுத்தசிலதினங்களில் அமைச்சரவைவிரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்தியப்பிரதேசமாநிலங்களில் புதியஅரசுஅமைப்பதற்கானநடவடிக்கைகள் விறுவிறுப்படைந்துள்ளன சத்தீஸ்கர் சுட்டப்பேரவைத் தேர்தலில் அறுதிப்பெரும்பான்மைபெற்றுள்ளகாங்கிரஸ் கட்சியின் சட்டமன்றஉறுப்பினர்கள் கூட்டம் நேற்றுநடைபெற்றது இந்தகூட்டத்தில் சட்டமன்றக்கட்சித் தலைவரைதேர்ந்தெடுப்பதற்கானஅதிகாரத்தைகட்சித்தலைவர் திருராகுல்காந்திக்குவழங்கிதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல் மாநிலத்திலும் ராஜஸ்தான் காங்கிரஸ் சட்டமன்றக்கட்சித் தலைவரைதேர்ந்தெடுப்பதற்கானஅதிகாரம் திருராகுல்காந்திக்குவழங்கப்பட்டுள்ளது புதியமுதலமைச்சராகதிருசச்சின் பைலட்டைதேர்ந்தெடுக்கவேண்டும் என்றுஅவரதுஆதரவாளர்களும் திருஅசோக் கெலாட்டைதேர்ந்தெடுக்கவேண்டும் என்றுஅவரதுஆதரவாளர்களும் கோரிவருகின்றனர் மத்தியப்பிரதேசமாநிலத்திலும் காங்கிரஸ் சட்டமன்றகட்சித்தலைவளரதேர்ந்தெடுப்பதற்கானஅதிகாரம் திருராகுல்காந்திக்குவழங்கப்பட்டுள்ளது

இரண்டுஉறுப்பினர்களைகொண்டபிஎஸ்பி யும் ஒருஉறுப்பினரைகொண்டசமாஜ்வாகிகட்சியும் காங்கிரஸ் கட்சிக்குஆதரவு தெரிவித்துள்ளது இதற்கிடையே புதியமுதலமைச்சர்களைதேர்ந்தெடுப்பதுதொடர்பாகதிருராகுல்காந்திதீவிரஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் இத்தொடர்பான இறுதிமுடிவு விரைவில் எடுக்கப்படும் என்றுஅவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார் சுட்டமன்றஉறுப்பினர்கள் மற்றும் கட்சிதொண்டர்களிடையேகருத்துக்கள் கோரப்பட்டுவருவதாகவும் திருராகுல்காந்திகூறினார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மத்தியப்பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் காங்கிரஸுக்கு இணையாகபிஜேபிவாக்குகளைபெற்றிருப்பதாகதெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் பாராமுல்லாமாவட்டத்திற்குஉட்பட்டபகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியருப்பதாககிடைத்ததகவலையடுத்து பாதுகாப்புப்படையினர் அப்பகுதியைகற்றிவளைத்துதேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையேதப்பாக்கிச்சண்டைநடைபெற்றது இதில் இரண்டுதீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் நாடாளுமன்றஅவைநடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளிகாரணமாக இன்றம் பாதிக்கப்பட்டன மாநிலங்களவையில் பல்வேறுபிரச்சினைகளைஎழுப்பிஎதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவைநடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மக்களவைநடவடிக்கைகளும் முதலில் இரண்டுமுறையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது பயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்குஉரிய இழப்பீடுவழங்கப்பட்டுவருவதாகமுதலமைச்சர் கஜ திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் இன்றுசேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பாதிக்கப்பட்டபகுதிகளில் நிவாரணப்பணிகள் தொடர்ந்துநடைபெற்றுவருவதாகதெரிவித்தார் தமிழகத்தில் புதியதலைமைச்செயலகம் கட்டியதுதொடர்பானமுறைகேடு புகார் குறித்துலஞ்சஒழிப்புத்துறைவிசாரிக்கமாநிலஅரசுபிறப்பித்தஅரசாணையைசென்னைஉயர்நீதிமன்றம் ரத்துசெய்துள்ளது இதுதொடர்பானவழக்கினைவிசாரணைசெய்தநீதிபதிதிருமதி புஷ்பாசத்தியநாராயணா இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தார்

இதனையாட்டி இந்ததாக்குதல் சம்பவத்தில் உயிர் தியாகம் செய்தபாதுகாப்புப்படையினருக்குதலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் தீவிரவாதிகளின் தாக்குதலில் இருந்துநாடாளுமன்றத்தைபாதுகாப்பதற்காகஉயிர் தியாகம் செய்தபடைவீரர்களின் பணிமகத்தானதுஎன்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் ப்புடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் உயிர்தியாகம் ஆகியோர் செய்தபடைவீரர்களுக்குநாடாளுமன்றவளாகத்தில் அஞ்சலிசெலுத்தினர்

மும்பைசெல்லும் அவர் மகராஷ்ட்ரமுதலமைச்சர் திருதேவேந்திரபட்நாவிஸூடன் முதலில் பேச்சுநடத்துகிறார் நாளைமறுநாள் வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மாகவராஜை சந்தித்துஅவர் பேககிறார் இதனைத்தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் திட்டமிட்டுள்ளார்

எஞ்சியதிட்டப்பணிகள் விரைவில் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலங்கைநாடாளுமன்றத்தைகலைத்துஅதிபர் திருமைதிரிபாலசிறிசேனாபிறப்பித்தஉத்தரவுக்குஎதிராகதாக்கல் செய்யப்பட்டவழக்கில் அந்நாட்டுஉச்சநீதிமன்றம் இன்றுதீர்ப்பு வழங்கவுள்ளது

இன்றபிற்பகல் நான்குமணியளவில் தீர்ப்பு வழங்கப்படவுள்ளதாகளமதுகொழும்பு செயதியாளர் சந்தோஷ்குமார் தெரிவிக்கிறார் நிலைகொண்டிருந்தகாற்றழுத்ததாழ்வுப்பகுதி வங்கக்கடலில் காற்றழுத்ததாழ்வு மண்டலமாகவலுவடைந்துள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் துணைதலைமை இயக்குனர் திருபாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இத புயலாகவலுவடையவாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார்

மாலைநான்கேமுக்கால் மணிக்குநடைபெறவுள்ளமற்றொருகாலிறுதிஆட்டத்தில் முன்னதாக ஜெர்மனி பெல்ஜியத்தையும் எதிர்கொள்கிறது நேற்றுநடைபெற்றகாலிறுதிஆட்டங்களில் வெற்றிபெற்ற இங்கிலாந்துமற்றும் ஆஸ்திரேலியாஅணிகள் அரையிறுதிப் போட்டிக்குமுன்னேறியுள்ளன அரையிறுதிப்போட்டிகள் நாளைமறுதினமும் இறுதிப்போட்டிவரும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறவுள்ளது